புரெவி புயலினால் எழுந்துள்ள சூழ்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக கேரள முதலமைச்சா்களை தொலைபேசி மூலம் தொடா்பு கொண்டு கேட்டறிந்தாா்

திரு நரேந்திரசிங் தோமர் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது

இன்று கொண்டாடப்படுகிறது

சா்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பத்து காவல் நிலையங்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதில் சேலம் சூரமங்கலத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையம் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது

நடிகா் ரஜினிகாந்த் அடுத்த மாதம் கட்சித் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் புரெவி புயல் காரணமாக எழுந்துள்ள சூழ்நிலை குறிதது பிரதம் திரு நரேந்திரமோடி தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் கேரள முதலமைச்ச் திரு பினராயி விஜயனுடன் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தாா இரு மாநிலங்களுக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா வும் இரு மாநிலங்களின் முதலமைச்சா்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு புயல் நிலவரங்களை கேட்டறிந்தார் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக தேசிய பேரிடர் மீட்புப்படையினர் இரு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதற்கிடையே நேற்று நள்ளிரவு இவங்கையை கடந்து புரெவி புயல் தற்போது மன்னார் வளைகுடா அருகே நிலை கொண்டுள்ளது இது இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை பாம்பன் கன்னியாகுரி இடையே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் துத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வடதமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் அடுத்த இரு தினங்களுக்கு கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் புயலை அனைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் இன்று துத்துக்குடியில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினா்

நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு விவசாயகளுடன் திறந்த மனதுடன் மத்திய அரசு பேச்சு நடத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை இணை அமைச்சர் திரு சோம் பிரகாஷ் கூறியுள்ளார் விவசாயிகள் எழுப்பும் அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமையும் என்றும் திரு சோம்பிகாஷ் நம்பிக்கை தெரிவித்தாா் நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து சமூகமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது

காவல்துறை தலைவர்களின் வருடாந்திர மாநாடு காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார் பேரிடர் காலத்திலும் காவல்துறையினர் முன்களப் பனியாளர்களாக சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் இது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் உள்நாட்டு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு பாதுகாப்புத்துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார் பிரதம் திரு நரேந்திரமோடியும் இநத மாநாட்டில் பங்கேற்று கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் மேற்கொண்ட முடிவுகளின் செயலாக்கம் குறித்து கேட்டறிந்தாா் பாதுகாப்பு சூழலை மேலும் மேம்படுத்துவதற்குத் தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பத்து காவல் நிலையங்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் ராஜேந்திரபிரசாத் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் சுயலம் இல்வாத தொவைநோக்கு கொண்ட சிந்தனையாளர் என்று புகழாரம் குட்டியுள்ளார் பிரதமா் திரு நரேநத்திமோடி விடுத்துள்ள செய்தியில் கதந்திரப் போராட்டம் மற்றும் அரசியல் அமைப்பை உருவாக்குவதில் ராஜேந்திரபிரசாத் முக்கிய பங்கு வகித்தள்ளதாகக் குறிப்பிட்டுள்ளார் உயர்ந்த சிந்தளையின் கொள்கையை அடிப்படையாகக் கொண்ட அவரது வாழ்க்கை நாட்டு மக்களுக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ராஜேந்திர பிரசாத்தின் பிறந்த தினம் வழக்கறிஞர் தினமாகவும் இன்று கொண்டாடப்படுகிறது போட்டி மற்றும் பொதுத் தேர்வுகள் தொடர்பான கேள்விகளுக்கு மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொன்ரியால் நிஷாங் வரும் பத்தாம் தேதி பதிலளிக்கிறார் சமூக வலைதளங்கள் வாயிலாக நேரலையில் பெற்றோா்கள் மற்றும் மாணவர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

இந்தியா ஸ்வீடன் இடையே சுகாதாரத்துறை சார்ந்த பேச்சுக்களில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் இந்த சவாலான சூழ்நிலைய இந்தியா வாய்ப்புகளாக உருவாக்கியதாகவும் அவர் தெரிவித்தார் புதுமை கண்டுபிடிப்புகளை மத்திய அரசு தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பவர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை திரு எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் பட்டியலிட்டுள்ளார் திமுக ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியதாக அக்கட்சியின் தலைவா் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் நடிகர் ரஜினிகாந்த் அடுத்த மாதம் கட்சித் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார்

சுட்டப்பேரவைத் தோதலில் மக்களின் பேராதரவுடன் வெற்றிபெற்று ஊழலற்ற ஜாதி மத்ளா்பற்ற ஆன்மீக அரசியல் உருவாகுவது நிச்சயம் என்றும் திரு ரஜினிகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்

முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல்கலாம் தொடர்பாக இஸ்ரோ வின் ஓய்வுபெற்ற விஞ்ஞாளி சிவதானு பிள்ளை எழுதிய புத்தகத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று வெளியிட்டா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உந்துசக்தியாக அப்துல்கலாம் திகழ்ந்ததாகக் குறிப்பிட்டார் எளிமை நேர்மை தொலைநோக்கு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு அப்துல்கலாம் செயல்பட்டதாகவும் அவர் கூறினார்